இந்த திர்ப்பு புதுவைக்கு பொருந்தாது என்று துணை லை ஆளுநர் கூறி இருப்பதை முதலமைச்சர் ரு வி நாராயணசாமி மறுத்துள்ளார் குடியரசு துணைத் தலைவர் ரு வெங்கையநாயுடு ஒரு நாள் பயணமாக நாளை புதுவை வருகிறார்

அருண் ஜெட்லி கேஜரிவால் வழக்கில் உச்சநீ மன்றம் வெளி ட்டுள்ள திர்ப்பு டெல்லி அரசின் அ காரத்தை உயர்த்தக் கூடியதோ அல்லது மத் ய அரசின் அ காரத்தைக் குறைக்க கூடியதோ அல்ல என்று மத் ய அமைச்சர் ரு அருண் ஜெட்லி கூறி உள்ளார் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மா ல அரசுகளின் அ காரம் பற்றிய இத்திர்ப்பை புரிந்து கொள்வ ல் டெல்லி மற்ற மா லங்களுக்கு இணையாகத் தன்னைக் கரு க்கொள்ள முடியாது என்று கட்டுரை ஒன்றில் அவர் தெரிவித்துள்ளார்

குறைந்த பட்ச ஆதரவு விலை உயர்வினால் விவசா களின் வருமானமும் அ காரப் பங்கேற்பும் மேம்பட்டு கிராமப்புற இந் யாவில் வா க்கைத் தரம் உயரும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் நாராயணசாமி கேஜரிவால் வழக்கில் உச்சநீ மன்றம் வெளி ட்டுள்ள திர்ப்பு புதுவைக்கு பொருந்தாது என்று புதுவை துணை வை ஆளுநர் டாக்டர் கிரண்பேடி வெளி ட்டுள்ள கருத்தை முதலமைச்சர் ரு வி நாராயணசாமி மறுத்துள்ளார் இன்று புதுவை ல் செ யாளர்களிடம் பேசிய அவர் டெல்லியைப் போலவே புதுவையும் சட்டமன்றத்துடன் கூடிய யூ யன் பிரதேசம் தான் என்றும் டெல்லிக்கும் புதுவைக்கும் இடையே அரசியல் சாசன அந்தஸ் ல் வித் யாசம் இல்லை என்பதை சட்ட வல்லுனர் ரு எஸ் சோரப்ஜி தீர்ப்பு வெளியானவுடன் நேற்றே தெளிவுபடுத் இருப்பதாகவும் கூறினார் புதுச்சேரி துணை லை ஆளுநருக்கு எந்த சிறப்பு அ காரமும் இல்லை என்றும் துணை லை ஆளுநர் அ காரிகளுக்கு உத்தரவிட முடியாது என்றும் அவர் வலியுறுத் னார் யூ யன் பிரதேசத் ன் பல்வேறு பகு களுக்குச் சென்று அரசுத் ட்டங்களை ஆராயவும் அ காரிகளிடம் விளக்கம் கோரவும் துணை லை ஆளுநருக்கு அ காரம் உண்டு என்றாலும் அ காரிகளுக்கு உத்தரவிட முடியாது என்றும் அவர் கூறினார் அரசுத் துறைகளின் அன்றாட விவகாரங்களில் துணை லை ஆளுநர் தலை டுவது ஜனநாயகத் ற்கு எ ரானது என்றும் அமைச்சரவை ன் முடிவே இறு யானது என்றும் முதலமைச்சர் தெரிவித்தார் கேள்வி ஒன்றுக்கு ப ல் அளித்த அவர் உச்சநீ மன்ற திர்ப்பை அடிப்படையாகக் கொண்டு துணை லை ஆளுநருக்கு கடிதம் எழுதப்படும் என்றார் யூ யன் பிரதேசங்களில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு இல்லாத சமயங்களில் தான் அமை வளர்ச்சி மற்றும் நல்லாட்சியை உறு ப்படுத்தும் அ காரம் குடியரசு தலைவருக்கு இருப்பதாகவும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு அமைந்தவுடன் இந்த அ காரம் அரசுக்கு வந்து விட்டதாகவும் ரு நாராயணசாமி கூறினார் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு பதவி ல் இருக்கை ல் குடியரசு தலைவருக்கே இல்லாத அ காரம் குடியரசு தலைவரால் யமிக்கப்பட்ட ஒருவருக்கு எ வாறு இருக்க முடியும் என்றும் அவர் வினவினார்

டெல்லிக்கும் புதுவைக்கும் இடையே அரசியல் சாசன அந்தஸ் ல் வேறுபாடு இல்லை என்றும் உண்மை ல் லம் ர்வாகம் காவல் போன்ற துறைகளில் டெல்லி அரசுக்கு இல்லாத அ காரங்கள் புதுவை அரசுக்கு உண்டு என்றும் அவர் கூறினார்

அன்பழகன் அஇஅ முக சட்டமன்றக் குழுவின் தலைவர் ரு அன்பழகன் சிறப்புக் குறிப்பை அவை ல் கொண்டு வந்து பேசுகை ல் உச்சநீ மன்றத் ன் நேற்றைய திர்ப்பு புதுவைக்கு பொருந்தாது என தமி பத் ரிக்கை ஒன்றில் செ வெளியாகி இருப்பதை சுட்டிக்காட்டினார் உச்சநீ மன்ற தீர்ப்பு நாடாளுமன்ற சட்டத் ற்கு இணையானது என்பதால் தீர்ப்பு குறித்து பத் ரிக்கைகளில் வெளியாகும் செ களை அடிப்படையாகக் கொண்டு உறுப்பினர் அவை ல் பேசக் கூடாது என்று முதலமைச்சரின் பாராளுமன்ற செயலர் ரு லட்சுமி நாராயணன் கூறினார் மத் ல் உள்ள பிஜேபி அரசு ஆளுநர்கள் மற்றும் துணை லை ஆளுநர்கள் மூலம் பிஜேபி அல்லாத மா ல அரசுகளுக்கு தொந்தரவு கொடுப்பதை தடுக்கும் வகை ல் மக்களாட்சிக்கு ஆதரவாகவே உச்சநீ மன்றம் தீர்ப்பளித் ருப்பதாக அரசுக் கொறடா ரு அனந்தராமன் குறிப்பிட்டார் ஹெல்மெட் இருசக்கர வாகன ஓட்டிகள் ஹெல்மெட் அணிவதையும் கார் ஓட்டுவோர் சிட் பெல்ட் அணிவதையும் உறு ப்படுத்துவதற்கான சட்டத்தை முறையாக அமல்படுத்துமாறு சென்னை உயர்நீ மன்றம் தமிழக அரசுக்கு உத்தரவிட்டுள்ளது இதுதொடர்பான வழக்கு இன்று விசாரணைக்கு வந்த போது காவல்துறை னர் இந்த சட்டத்தை முதலில் பின்பற்ற வேண்டும் என நீ படகள் கூறினர் இருசக்கர வாகனங்களில் எல்இடி விளக்குகளை பொருத்துவதை தடுக்கவும் விளக்கு முகப்பில் கருப்பு வில்லை ஒட்டுவதை உறு ப்படுத்தவும் நடவடிக்கை எடுக்குமாறு நீ ப கள் உத்தரவிட்டனர்

ஒருநாள் பயணமாக இன்று அந்தமான் க்கோபார் சென்றுள்ள அவர் போர்ட் பிளேரில் டாக்டர் அம்பேத்கார் தொ ல்நுட்பக் கழக மாணவர்களிடையே பேசுகை ல் இந் யாவின் எ ர்காலம் இளைஞர்களின் கை ல் தான் இருப்பதாக கூறினார் இன்று மாலை போர்ட் பிளேரில் நகராட்சி மன்றம் சார்பில் ஏற்பாடு செ யப்பட்டுள்ள வரவேற்பு க ச்சி ல் பங்கேற்கும் குடியரசு துணைத் தலைவர் ரு வெங்கையநாயுடு நாளை ஒரு நாள் பயணமாக புதுவை வருகிறார் நாளை காலை புதுச்சேரி மத் ய பல்கலைக்கழக க ச்சி ஒன்றில் கலந்து கொள்ளும் அவர் நாளை மாலை கம்பன் கலையரங்கில் நடைபெறும் அரசு விழாவில் லாஸ்பேட் உள்விளையாட்டு அரங்கை றந்து வைத்து நீச்சல் குளம் மற்றும் விளையாட்டு வீராங்கனைகளுக்கான விடு அமைக்கும் பணிகளுக்கு அடிக்கல் நாட்டுகிறார் குடியரசு துணைத் தலைவரின் வருகையை ஒட்டி புதுவை ல் விமான லையம் உள்ளிட்ட இடங்களில் பாதுகாப்பு வலுப்படுத்தப்பட்டுள்ளது நாளை புதுவை சட்டமன்றத் ன் அமர்வு இராது என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது நேபாளம் நேபாளத் ல் கனமழை ல் சிக்கிய கைலா மானசரோவர் யாத் ரிகர்களை மீட்கும் பணிகள் தீவிரமாக்கப்பட்டுள்ளன

பா க்கப்பட்டவர்களுக்கு உதவ சிமிகோட்டில் சிறப்பு முகாம் அமைக்கப்பட்டுள்ளது த யார் விமானங்களை வாடகைக்கு எடுத்து மீட்பு பணி ல் ஈடுபடுத்துவதற்கான வா ப்புக்களும் ஆராயப்பட்டு வருவதாக தூதரக வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன கைலா மானசரோவர் யாத் ரைக்கான நேபாள்கஞ்ச் சிமிகோட் ஹில்சா பாதை ல் ஏற்கனவே மிக குறைவாக உள்ள போக்குவரத்து தங்குமிடம் மற்றும் மருத்துவ வச கள் மழை போன்ற வா லை மாற்றங்களால் இன்னும் பா க்கப்படலாம் என்பதால் யாத் ரிகர்கள் பயண ஏற்பாட்டாளர்கள் மற்றும் மா ல அரசுகள் பயண வி முறைகளை முழுமையாக கடைபிடிக்க வேண்டியது அவசியம் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது

மத் ய நீர்வளத்துறை ஆணையர் ரு நவீன்குமார் தலைமை ல் நடைபெற்ற இக்கூட்டத் ல் தமிழகம் கர்நாடகம்கேரளம் மற்றும் புதுவை மா ல தலைமை பொறியாளர்கள் கலந்து கொண்டனர் காவிரி அணைகளின் நீர் இருப்பு நீர் வரத்து மற்றும் நீர் வெளியேற்றம் குறித்து இக்கூட்டத் ல் விவா க்கப்பட்டது

எடப்பாடி தமிழகத் ல் எ ர்கால டிஜிபி யமனங்கள் உச்சநீ மன்ற வ காட்டுதல்களின் அடிப்படை லேயே மேற்கொள்ளப்படும் என முதலமைச்சர் ரு எடப்பாடி பழ ச்சாமி கூறி உள்ளார் டிஜிபி பதவிக்கு பொறுப்பு அ காரியை யமிக்கக் கூடாது என அண்மை ல் உச்சநீ மன்றம் உத்தரவிட்டிருப்பதை இன்று தமிழக சட்டமன்றத் ல் எ ர்கட்சி தலைவர் ரு முக ஸ்டாலின் சுட்டிக்காட்டிய போது ழுதலமைச்சர் இ வாறு ப ல் அளித்தார்

எ ம்ஸ் எ ம்ஸ் மருத்துவமனை அமைய உள்ள மதுரை மாவட்டம் தோப்பூர் உச்சம்பட்டி பகு யை ஒருங்கிணைந்த துணைக் கோள் நகரமாக மேம்படுத்தும் பணிகள் முடிவடையும் லை ல் உள்ளதாக தமிழக அரசு இன்று சட்டமன்றத் ல் தாக்கல் செ த வீட்டுவச துறைக்கான கொள்கை விளக்கக் குறிப்பில் தெரிவித்துள்ளது மத் ய புங்கா வணிகவளாகம் மாநாட்டுக் கூடம் உள்ளிட்ட எல்லா வச களும் அடங்கிய தன் றைவு நகரியமாக துணைக் கோள் நகரம் அமையும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது